இஸ்ரோ விஞ்ஞானிகள் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் அயராது செயலாற்றுவதாக பிரதமர் திரு

ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ர பேல் நடாலும் டேனில் மெத்வடேவ் ம் மோதுகின்றனர்

பெங்களுர் இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றிய அவர் இவ்விஞ்ஞானிகள் நாட்டின் பெருமைக்காக அயராது செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார்

புதிய விடியல் காத்துக்கொண்டிருப்பதாக எடுத்துரைத்த பிரதமர் நிலவில் தடம் பதிப்பதற்கான நம் நாட்டின் உத்வேகம் மேலும் வலுப்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் நிலவிற்கு வெகு அருகே நாம் சென்றுவிட்டோம் என்றும் இன்று நாம் கற்றுக்கொண்ட புதிய பாடங்கள் நம்மை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் கூறினார் விண்வெளி திட்டத்தில் இன்னும் சிறந்தவை வெளிவர இருப்பதாக விஞ்ஞானிகளிடம் தெரிவித்த பிரதமர் நாடே அவர்களுடன் இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டார் வளர்ச்சியின் பாதையில் ஏற்படும் சிறு தடைகள் வெற்றியை எவ்விதத்திலும் பாதிக்காது என்று கூறிய பிரதமர் அரியவற்றை செயலாற்ற நாம் வீறு கொண்டு மீண்டெழுந்துள்ளோம் என்று சுட்டிக்காட்டினார் விண்வெளி கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மென்மேலும் பெருமிதங்களை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

கடின உழைப்பு தொடர் முயற்சிகளால் புதிய உயரங்களை நாம் எட்ட முடியும் என்றும் குறிப்பிட்டார்

இதற்கான காரணங்கள் ஆராயப்படும் என்றுஇஸ்ரோ தலைவர் டாக்டர்

ராம்நாத் கோவிந்த் இனிவரும் காலங்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகச்சிறப்பானதாக விளங்கும் என கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் திரு அமீத்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி திமுக தலைவர் திரு

விக்ரம் லேண்டர் கருவி சிக்னல் துண்டிக்கப்பட்டது ஒரு தற்காலிக பின்னடைவு என்றும் விரைவில் இத்திட்டம் முழு வெற்றிபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்கட்டமைப்பு எரிசக்தி உயர்தொழில்நுட்பம் வளப்பாதுகாப்பு மருந்துவம் கொள்கை ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது நம் நாட்டின் சார்பில் நிதி ஆயோக் துணைத்தலைவர் திரு

காவிரி கரையின் தாழ்வான பகுதிகளில் தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது தாழ்வான பகுதிகளிலுள்ள கிராமங்களில் காவல்துறையினரும் வருவாய் துறையினரும் கண்காணிப்பு பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர் மேட்டுர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு குறித்த தகவல்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரிவிக்கப்படுவதாகவும் நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு

புதுக்கோட்டை வடமாலாபூரியில் பாரம்பரிய விதை திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் நாளை ஸ்பெயினின் ர

இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ர

மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் கனடாவின் ஆண்ட்ரிஸ்கூ வை நாளை அதிகாலை எதிர்கொள்கிறார்